பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு

முன்னதாக பிரதமர் நேற்று அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி மூலம் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார்

ஊரடங்கை தத்தம் மாநிலங்களில் சமாளிப்பது குறித்த விரிவான திட்ட வரைவை அனைத்து மாநில முதலமைச்சர்களும் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் அளிக்குமாறும் அவா கேட்டுக்கொண்டிருந்தார்

எடப்பாடி கே

பள்ளிகளை திறப்பது தொடர்பான முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் தற்போது தேர்வு பணிகளை மட்டுமே நடத்துமாறு முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் சமூக இடைவெளி பின்பற்றப்படும் சுகாதாரமான முறையில் மாணாக்கர் பராமரிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார் நீட் தேர்வை எதிர்கொள்ளும் மாணாக்கருக்கு பத்து கல்லுாரிகள் மூலம் சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

இதன்ஒரு பகுதியாக மராட்டிய மாநிலத்திலிருந்து துாத்துகுடிக்கு வருபவர்கள் தீவிரமாக சோதிக்கப்படுகின்றனர்

மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர்

இத்தினத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் இணைந்து கொரோனாவுக்கு எதிராக இரவு பகல் பார்க்காமல் போர்தொடுக்கும் இந்த சுகாதார வீர வீராங்கனைகளுக்கு நமது நன்றிகளை உரித்தாக்க அழைப்பு விடுத்துள்ளார்

அரசு ராஜா மிராசுதார் மருத்துவமனையில் செவிலியர்கள் தஞ்சை மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதி மொழி ஏற்றுக்கொண்டனர்

வி

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

உறுதி செய்யப்பட்ட பயணச்சீட்டு வைத்திருப்பவர்கள் நோய்த்தொற்று அறிகுறி இல்லாதவர்கள் மட்டுமே ரயிலில் பயணம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது

இக்குழுவில் புதுதில்லி மின்னணு மருத்துவ பதிவு இயக்குனர் டாக்டர்

ரவீந்திரன் தொழில் வர்த்தக மேம்பாட்டுக்குழு இணைசெயலர் திரு ராஜேந்திர ரத்னு தேசிய நோய்த்தடுப்பு மைய இணை இயக்குனர் டாக்டர் சுஹாஸ் தண்டோர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது